சட்ட வழிமுறைகளின்படி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்படும் என பிஜேபி தெரிவித்துள்ளது தேர்வு எழுதும் மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு இடமளிக்காமல் நேரத்தை வீணடிக்காமல் பயன்படுத்துவதில் கவனம் செலுத்தவேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

பிரயாக் ராஜை மேற்கு உத்தரப்பிரதேசத்துடன் இணைக்கும் நான்குவழி கங்கை விரைவுச்சாலைக்கு உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

காலமானார் அவரது மறைவுக்கு குடியரசுத்தலைவர் குடியரசுத்துணைத்ததலைவர் பிரதமர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது

சர்ச்சைக்குரிய இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலத்தைச்சுற்றி இந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது அயோத்தியில் சட்ட வழிமுறைகளுக்குட்பட்டு மிகப்பெரிய ராமர்கோவில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு பிரகாஷ் ஜவ்டேகர் ராமர் கோவில் கட்டுவதில் அனைத்து அரசியல் சட்ட விதிமுறைகள் பின்பற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியதை சுட்டிக்காட்டினார்

தேர்வு எழுதும் மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்காமல் நேரத்தை வீணடிக்காமல் பயன்படுத்துவதில் கவனம் செலுத்தவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தேர்வு எழுத தயாராகி வரும் மாணவர்கள் அவர்களது பெற்றோர் மற்றம் ஆசிரியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் கலந்துரையாடினார்

தேர்வு முடிவுகளை பற்றி கவலைப்படாமல் மாணவர்கள் தங்களது அறிவை வளர்த்துக்கொள்வதில் கவனம் செலுத்தவேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பெற்றோர் தங்களது விருப்பத்தை குழந்தைகள் மீது திணிக்காமல் அவர்களை ஊக்கப்படுத்தவேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் தங்களது நிறைவேறாத கனவுகளை தங்கள் குழந்தைகள் மூலம் நிறைவேற்றிக்கொள்ள பெற்றோர் கருதக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் புதிய தொழில்நுட்பங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் அவசியம்தான் என்று குறிப்பிட்ட பிரதமர் அதேசமயம் அவற்றிற்கு அடிமையாகக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் உடற்பயிற்சி செய்வதற்கும் உடல்நலனை பாதுகாப்பதற்கும் பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியா்களும் பெற்றோா்களும் உதவ வேண்டுமென்று பிரதமா் வலியுறுத்தினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை குஜராத் மாநிலத்தில் சூரத் தண்டி ஆகிய இடங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார்

இந்த புதிய முனையம் கற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் சூரியமின்சக்தி எல்ஈடி விளக்குகளை பயன்படுத்தி அமைக்கப்படும் அகமதாபாத் வதோரா விமானநிலையங்களுக்கு அடுத்து சூரத் விமானநிலயம் குஜராத்தில் அதிக விமானங்கள் வந்துசெல்லக்கூடியதாகும் இதன்பின்னர் புதிய இந்தியா இளைஞர் மாநாட்டில் கலந்துகொள்ளும் பிரதமர் அங்கு இளைஞர்களுடன் கலந்துரையாடுவார் மாநிலத்தில் பழங்குடியினர் அமைப்பிற்கு நடைபெற்ற தேர்தலில் அஸ்ஸாம் வெற்றிபெற்றவா்களுக்கு பிரதமா் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளாா் மூன்று உள்ளாட்சி அமைப்புகளில் பிஜேபி க்கு ஆதரவாக வாக்களித்த மக்களுக்கு தாம் நன்றி தெிவிப்பதாகவும் அவர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்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 ஆறு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியள் பிரதேசம் ஆகியவற்றிற்கு தேசிய பேரிடர் நிதியிலிருந்து கூடுதல் நிதியுதவியை மத்தியஅரசு ஒதுக்கியுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்டக்குழுக் கூட்டத்தில் இந்த ஒதுக்கீட்டிற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது அதன்படி வெள்ளம் நிலச்சரிவு பலத்த மழை கஜா புயல் வறட்சி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட ஹிமாச்சலப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்களுக்கு இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்புத்துறை முன்னாள் அமைச்சரும் சமதா கட்சித் தலைவருமான திரு ஜா்ஜ் பொனாண்டஸ் புதுதில்லியில் இன்று காலை காலமானார்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

மத்தியில் ரயில்வே தொலைத்தொடர்பு மற்றும் தொழில் துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியுள்ளார்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

அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பீஹார் மாநில அரசு இரண்டுநாள் துக்கம் அறிவித்துள்ளது

மாநிலம் முழுவதும் ஐக்கிய ஜனதாதள் கட்சிக்கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது

அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பிரயாக் ராஜூக்கு இது மிகப்பெரிய இணைப்புச்சாலையாக இருக்கும் என்று கூறினார்

மேலும் பல்வேறு உள்கட்டமைப்பு மற்றும் புனித யாத்திரை திட்டங்களுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது மத்திய சாலைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திம நிதின்கட்கரி பீஹார் மாநிலத்தில் நாளை பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்

சாலை விரிவாக்கம் அகலப்படுத்துதல் போன்ற திட்டங்களுக்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டுவார் குடியரசு தின கொண்டாடங்களின் நிறைவாக ராணுவ வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி இன்றுமாலை புதுதில்லியில் நடைபெற்றது

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாதுகாட்டுத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் உள்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக விஜய் சவுக் பகுதியில் உள்ள கட்டிடங்கள் வண்ணவிளக்குகளால் ஒளிர்ந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது

கரன்சி இருநாடுகளுக்கும் இடையிலான நிதி பரிவர்த்தனைக்கு இந்த பயன்படுத்தப்படும் பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் காவல்துறையைச்சேர்ந்த எட்டுபேர் உட்பட பத்து பேர் காயமடைந்தனர்

சுலவேசி தீவில் பலத்த மழழ காரணமாக நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அது நிலச்சரிவுக்கு காரணமானது

ஆஸ்திரேலியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது